பிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர்கள் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

இந்தியாவுக்குவிற்பனைசெய்வதற்கானஏற்றுமதிகட்டுபாடுகளைஅமெரிக்காதளா்த்தியுள்ளது

இக்குற்றவழக்குகள் விரைவில் விசாரிக்கப்பட்டு இரண்டுமாதகாலத்திற்குள் முடிக்கவும் வகைசெய்யப்பட்டுள்ளது தொடர்பானவிவாதத்திற்குபதிலளித்துபேசியஉள்துறை இணையமைச்சர் திருகிரண் ரிஜிஜூ இவ இவ்வழக்குகளைவிசாரிப்பதற்குவிரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் கூறினார் நீதிபதி இவ்வழக்கைவிசாரிப்பார் பெண் என்றம் பெண் காவல்துறைஅதிகாரிகள் விசாரணைதொடர்பானவிவரங்களைபதிவு செய்வார்கள் என்றும் அவர் அவர் தெரிவித்தார் கூட்டுவன்முறையில் ஈடுபடுவோருக்குமரணதண்டனைஅளிக்கும் வகையிலானசட்டம் நிறைவேற்றுவதற்கானமசோதாவிரைவில் கொண்டுவரப்படும் என்றுமத்தியஉள்துறை இணையமைச்சர் திருஹன்ஸ்ராஜ் அஹிர் தெரிவித்துள்ளார் கூட்டுவன்முறையில் ஈடுபடுவதுகாட்டுமிராண்டித்தனம் என்றும் நாகரீக சமூகம் இதைஏற்றுக்கொள்ளாதுஎன்றும் அவர் கூறியுள்ளார் ராணுவதளவாடங்களைஉரியநேரத்தில் படையினரிடம் ஒப்படைப்பதைஉறுதிசெய்யும் வகையிலானவழிகாட்டுகொள்கைகளைஅமல்படுத்தரானுவதளவாடகொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது புத்தில்லியில் நேற்றுபாதுகாப்பு துறைஅமைச்சர் திருமதிநிமலாசீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்தகுழுவின் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

இது மத்தியஅரசின் உற்பத்திக்கான இந்தியாதிட்டத்திற்குவலுசே்ககும் என்றுகூறப்பட்டுள்ளது கடற்படையின் பயன்பாட்டிற்கானஹெலிகாப்டர்களைகொள்முதல் செய்வதற்கானநெறிமுறைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதது பிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர்கள் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது பிரதமர் திருநரேந்திரமோடிமற்றும் மூத்தகட்சித் தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் மத்தியஅரசுக்குஎதிராககொண்டுவரப்பட்டநம்பிக்கையில்லாதீர்மானத்தில் அண்மையில் வெற்றிபெற்றபிறகுமுதல்முறையாகபிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது

புத்தில்லியில் நேற்றுநடைபெற்றநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் கல்விமுறைக்கும் வேலைவாய்ப்புக்கும் இடையே இடைவெளிகாணப்படுவதாககூறினார்

பாகிஸ்தானின் பொதுதேர்தலில் வெற்றிப்பெற்றபாகிஸ்தான் தெஹ்ரிக் ஈ இன்சாப் கட்சியின் தலைவர் திரு இம்ரான்கானுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிவாழ்த்துத் தெரிவித்துள்ளார்

கருணாநிதியை தொடர்ந்துதீவிரகண்காணிப்பில் வைத்துமருத்துவர்கள் திமுகதலைவர் திரு தீவிரசிகிச்சைஅளித்து கவனித்துவருவதாகதிமுக செயல் தலைவர் திரு

ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருகருணாநிதிஅனுமதிக்கப்பட்டுள்ளமருத்துவமனைவளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியதிரு

இதனிடையே மருத்துவமனையில் அவரைநேற்று முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் நேரில் பார்த்துஉடல்நலம் திரு ஒ பற்றிகேட்டறிந்தனர் தேசியவாதகாங்கிரஸ் தலைவர்கள் திரு சரத்பவார் திரு பிரஃபுல் பட்டேல் இலங்கைதொழிவாளர் காங்கிரஸ் தலைவர் திரு ஆறுமுகம் தொண்டைமாள் மற்றும் அந்நாட்டுஅமைச்சர்கள் திருசெந்தில் தொண்டைமாள் திருராமேஸ்வரன் உள்ளிட்டதலைவர்கள் திமுக செயல் தலைவர் திரு

ஸ்டாலினைச் சந்தித்துதிருகருணாநிதியின் உடல்நிலைபற்றிகேட்டறிந்தனர் அப்போது திருகருணாநிதிவிரைவில் குணமடைந்தமீண்டும் மக்கள் பணிகளைத் தொடரவேண்டும் எனவிருப்பம் தெரிவித்து இலங்கைஅதிபர் திரு மைத்ரிபாலசிறிசேனாஎழுதியகடிதத்தை இலங்கைத் தலைவர்கள் திரு

க ஸ்டாலினிடம் வழங்கினர் இந்தியாவிற்கு உயர் தொழில்நுட்பப் பொருட்கள் விற்பனைதொடர்பானஏற்றுமதிகட்டுப்பாடுகளைஅமெரிக்காதளர்த்தியுள்ளது இந்தியாவைநிலையானவர்த்தக அங்கீகாரம் பெற்றமுதல்நிலைநாடாகவும் அமெரிக்காஅறிவித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தஅமெரிக்கவர்த்தகஅமைச்சர் திரு விவ்பர் ராஸ் ஏற்றுமதிகட்டுப்பாட்டுநடைமுறையில் இந்தியாமீதானநிலைபாட்டில் அமெரிக்காமேற்கொண்டமிகமுக்கியமானமாற்றம் இது என்றும் தெரிவித்தார்

இந்தியாவைநிலையானவர்த்தக அங்கீகாரம் பெற்றமுதல்நிலைநாடாகவும் அறிவித்துள்ளது

ஜிஎஸ்டியின் புதிய படிவங்களானசஹஜ் மற்றும் சுகம் படிவங்களைமத்தியஅரசுவெளியிட்டுள்ளது இதுதொடா்ாபான தங்களதுகருத்துக்களைதிவிக்குமாறும் தொழில் நிறுவனத்தாரைஅதுகேட்டுக்கொண்டுள்ளது

இந்த புதியபடிவங்கள் அடுத்தஆண்டுமுதல் நடைமுறைக்குவரும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது ஆதரவற்றோருக்கானஷாப்பகங்களில் உள்ளபெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பைஉறுதிசெய்யும் வகையில் நடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுமத்தியபெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருமதிமேனகாகாந்தி அதிகாரிகளைஅறிவுறுத்தியுள்ளாா் பீகார் பாலியல் மாநிலம் முஸாஃபர்பூரில் உள்ளகாப்பகத்தில் சிறுமிஒருவர் வன்கொடுமைக்குஆளாக்கப்பட்டதையடுத்து அவர் இந்தஉத்தரவைபிறப்பித்துள்ளார்

சீனாவில் நடைபெற்றவரும் உலகபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இன்று பங்கேற்கிறார்

எச் எஸ் பிரனாய் சமீர் வர்மா சாய் பிரனீத் ஆகியோர் இரண்டாம் சுற்றில் பங்கேற்கின்றனர்

கலப்பு இரட்டையர் முதல் சுற்றுஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக்சாய்ராஜ் ரங்கிரெட்டி அஸ்வின் பொன்னப்பா இணைசவ்ரப் ஷாமா அனுஷ்காபரிக் இணையைஎதிர்கொள்கின்றனர்